எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

மற்றும் ராபர்ட் வில்சனுக்கு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களுரு இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது

இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் வடகிழக்குப் பருவமழை காலத்தில் மக்கள் எவ்வித பாதிப்பிற்கும் ஆளாகாமல் இருக்க தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுப்பதற்கு மாநில அரசு தயாராக உள்ளது என முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளாா் சென்னையில் வடகிழக்குப் பருவமழையை எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய அவர் பாதிப்புகளை எதிர்கொள்ள வருவாய் உள்ளாட்சி மின்சாரம் நெடுஞ்சாலை பொதப்பணி காவல் உள்ளிட்ட துறைகள் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்தார் பாதிக்கப்படும் மக்களை தங்க வைப்பதற்கும் புயலால் சாலையோரங்களில் விழும் மரங்களை உடனடியாக அப்புறப்படுத்த தேவையாள உபகரணங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார் மக்களை மீட்பதற்கு படகுகள் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினரும் ஆயத்த நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் அத்தியாவசியப் பொருட்களை இருப்பில் வைக்கவும் பாதிக்கப்படும் மக்களுக்கு சிகிச்சை அளிக்க தேவையான மருந்துகள் மற்றும் மருத்துவ வசதிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் சென்னையை பொருத்தவரை மழை நீர் உபரியாக வெளியே செல்லும் வகையில் கால்வாய்கள் சீரமைக்கப்பட்டிருப்பதுடன் வெள்ளத் தடுப்பு கால்வாய்களும் அமைக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் மீனவர்களுக்கும் தகவல் தொலைத்தொடர்பு கருவிகள் வழங்கப்பட்டிருப்பதுடன் பருவமழையின் போது புயல் வீசினாலும் களமழை பெய்தாலும் அதில் இருந்து மக்களை மீட்பதற்கு அனைத்து வகைகளிலும் மாநில அரசு தயாராக இருக்கிறது என்றும் முதலமைச்சர் கூறினார்

இத்திட்டங்கள் மூலம் சுமார் ஏழாயிரம் பேருக்கு புதிய வேலைவாய்ப்பு உருவாகும் என்று அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர்

இதன்மூலம் எட்டாயிரம் குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் தாய் கடையை தாண்டி இரண்டரை கிலோ மீட்டர் தொலைவில் உள்ளவர்களுக்கு மாதம் ஒருமுறை அவர்களது இருப்பிடத்திற்கே சென்று பலச்சரக்கு உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்கள் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்

இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் ஏழை எளிய மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றபவராக எப்போதும் திகழ்ந்தவர் விஜயராஜே சிந்தியா என்று புகழாரம் சூட்டினார் அதிகாரம் மற்றும் பதவிகளை எதிர்பார்க்காமல் அவர் ஆற்றிய பணிகளும் அவரது வாழ்க்கையும் வருங்கால சந்ததியினருக்கு ஊக்கமளிப்பதாக அமையும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார்

அரசு ஊழியர்களுக்கான விடுப்பு பயண சலுகைக்கு பதிலாக பயண கட்டணத்தொகைக்கு மும்மடங்கு மதிப்புள்ள பொருட்களை வாங்கிக் கொள்ள அனுமதிக்கப்படும் என்று அவர் கூறினார்

காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய நடிகை குஷ்பு இன்று புதுதில்லியில் பிஜேபி யில் இணைந்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாடு முன்னேற்றம் அடையவும் வளர்ச்சிப் பணிகளை சரியாள திசையில் முன்னெடுத்துச் சென்று நாட்டிற்கு பெருமை சேர்க்கவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி போன்ற தலைவர்கள் தேவை என்றார் இந்த ஆண்டின் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அமெரிக்காவைச் சேர்ந்த பால் மில்குரோம் மற்றும் ராபர்ட் வில்சனுக்கு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஏல நடைமுறை தொடர்பான இவர்களது புதிய கண்டுபிடிப்புகளுக்காக நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது உலக மூட்டு அழற்சி தினம் இன்று கடைப்பிடிக்கப்பட்டது இதையொட்டி சென்னை ராஜீவ் காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சென்னை மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் தேரணிராஜன் தலைமையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது

திருப்பத்துா் மாவட்டத்தில் பருவமழை காலத்தின்போது நோய் தொற்று பரவாமல் தடுப்பதற்கான முன்னெச்சிக்கை நடவடிக்கைகள் குறித்து அம்மாவட்டத்திற்கான கண்காணிப்பு அலுவலரும் போக்குவரத்து துறை ஆணையருமான திரு டி எஸ் ஜவஹர் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் நீலகிரி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள அனைத்துத் துறை அதிகாரிகளைக் கொண்ட ஒருங்கிணைப்புக் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திருமதி இன்னசென்ட் திவ்யா தெரிவித்தள்ளார்

இதுதொடர்பாக மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களுரு இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது இப்போட்டி இந்திய நேரப்படி இரவு ஏழரை மணிக்கு சார்ஜாவில் தொடங்குகிறது